தொடங்கி வைத்தார்

ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் தனியார் நிறுவனங்களை தேர்வு செய்யப்பட்டதில் பிரான்ஸ் அரசுக்கோ மத்திய அரசுக்கோ எவ்விதத் தொடர்புமில்லை என்று நிதியமைச்ச் திரு அருண் ஜேட்லி திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் ஆளும் தெலுங்குதேச கட்சியைச் சேர்ந்த சுட்டமன்ற உறுப்பினர் திரு

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவேரி சோமாவும் மாவோயிஸ்ட்டுகளால் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து தணிக்கை மேற்கொள்வதென தோதல் ஆணையம் முடிவு செய்துள்ளது பிரபல திரைப்பட இயக்குநர் கல்பனா லஜ்மி இன்று காலமானார்

மாலத்தீவு அதிபா் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தாற்போது நடைபெற்று வருகிறது

நடைபெற்று வருகிறது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

ஏழை மக்களின் மருத்துவ செலவுகளை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு இது வரப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார்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 நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை கண்காணிக்க தனி அதிகாரிகள் மற்றம் தகவல் மையங்கள் உருவாக்கப்படும் என்றார்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

மக்களவைத் தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள் கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டபுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து வருவதாக குறிப்பிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசுதான் நிலையான உறுதியான நிர்வாகத்தை வழங்க இயலும் என்றும் திரு அமித் ஷா கூறினார் ரஃபேல் ஒப்பந்தத்தில் தனியாா் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததில் பிரான்ஸ் அரக்கோ மத்திய அரகக்கோ தொடர்பில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக பிரான்சின் முன்னாள் அதிபர் தெரிவித்த கருத்துகள் தவறானவை என்று அந்நாட்டு அரசு தெளிவுபடுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் திரு அருண் ஜேட்லி தெரிவித்தார் விமானப் படையை நவீனப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் இப்பிரச்சினை குறித்து சிவர் கேள்வி எழுப்பிகிறார்கள் என்பதற்காக பிரதமர் பதில் சொல்லத் தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறினார்

தற்போதைய சுட்டமன்ற உறுப்பினர் திரு சர்வேஸ்வர ராவும் முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர் திரு சிவேரி சோமாவும் விசாகப்பட்டினம் மாவட்டம் அரக்கு அருகே கட்டுக்கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்தறையினா தெரிவித்தனர் இவர்கள் இருவரும் சென்றுகொண்டிருந்த வாகனத்தின் மீது மாவோயிஸ்ட்டுகள் தாக்குதல் இந்த நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சட்டமன்ற உறுப்பினரின் தனி பாதுகாவலர் வைத்திருந்த ஏ

அம்மாநில உள்துறை அமைச்சா திரு சின்ன ராஜப்பா காவல்துறை தலைவா திரு ஹீஷ்குமார் குப்தா ஆகியோா் சும்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனா் ஜம்மு கஷ்மீரில் பாதகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதி ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்தவர் என கண்டறியப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பெய்த மழை காரணமாக உதம்பூர் மாவட்டத்தில் நிலச்சிவு ஏற்பட்டது இதன் காரணமாக ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

மத்தியப்பிரதேசம் சத்தீஸ்கா் ராஜஸ்தான் மிசோரம் அகிய மாநிலங்களில் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து தணிக்கை மேற்கொள்வதென தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

ரயில் பயணத்தின் போது பெண்களை கேலி செய்பவர்களுக்கு மூன்றாண்டுகள் சிறைத்தண்டளை விதிக்க வகை செய்யும் புதிய நெறிமுறைகளை ரயில்வே பாதுகாப்புப் படை பரிந்துரை செய்துள்ளது ரயில்வே சுட்டத்தில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளுமாற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

கோவா முதலமைச்சர் பதவியில் இருந்து திரு மனோகர் பாரிக்கரை மாற்றும் எண்ணம் இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் கோவா பிஜேபி நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகத் தெரிவித்தார் இருப்பினும் அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் இலாக்காக்கள் மாற்றப்படும் என்றும் அவா குறிப்பிட்டுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் திரு மனோன் பாரிக்கர் சிகிச்சை பெற்று வருகிறார் பிரபல திரைப்பட இயக்குநர் கல்பனா லஜ்மி இன்று மும்பையில் காலமானார்

உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார் இவரின் மறைவுக்கு குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஈரானில் உள்ள பிரிட்டன் டென்மார்க் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதர்களுக்கு அந்நாட்டு அரசு சம்மன் அனுப்பியுள்ளது

அமெரிக்காவுடன் இணைந்து இந்த நாடுகள் பிரிவினைவாத செயல்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சா் திரு முகமது ஜாதவ் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அரபு பிரிவினைவாதிகள் பொறுப்பேற்றனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட ஈரான் உளவுப் பிரிவு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது

ஈரானில் நடத்தப்பட்ட தீவிரவாத சும்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா சார்பில் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவுக்கான நடைமுறைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரம் பிடிப்பதால் இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் நாளை அதிகாலை முடிவுகள் வெளிவரத் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

விஜப் ஹஸாரே கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இன்று சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தமிழகம் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தவு